என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தொடர்ந்து நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்

இந்திய கடற்படையில் பெண்களுக்கு நிரந்தர பணி வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புத்தில்லியில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்களின் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி இதனைத் தெரிவித்தார் கொரோனா வைரஸை தடுப்பது தொடர்பாள என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து ஊடகங்கள் விழிப்புனா்வு ஏற்படுத்த வேண்டுமென்றும் பிரதமா் குறிப்பிட்டதாக அவா் கூறினாா்

அவை மதிப்பீடு செய்யப்பட்டு தகுதியானவற்றுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

இந்நோய் பரவாமல் தடுக்க மருத்துவத்துறை உட்பட பல்வேறு துறையினரும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யத் தேவையாள அளைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதோடு நோய் தொற்று அறிகுறி தென்படுவோர் தங்களது உடல்நலத்தை முறையாக கவனித்துக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தேவையற்ற பயணங்களையும் பொது விழாக்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்குமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த நோயை கட்டுப்படுத்தவது மற்றும் தடுப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

தளிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்ற செய்தியாளர்களிடம் பேசிய ககாதாரத்துறை இணை செயலாளர் திரு லாவ் அகர்வால் இத்தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் மாணவர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

வணிக வாளகங்கள் திரையரங்குகள் அருங்காட்சியகங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளிட்டறவற்றையும் இம்மாதம் இறுதிவதை மூடுமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி கல்லூரி தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கூறினார்

சியாட்டில் நகரில் அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேற்று இந்த சோதனையை தொடங்கியதாக அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது

நாடாளுமன்றத்தின் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் திட்டமிட்டபடி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டத்தொடரின் நடவடிக்கை நாட்களை குறைக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று கூழினார்

இது தொடர்பாக சுனாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் குவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

ஐம்மு கஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ரானுவம் இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியது மன்கோட் மந்தர் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் சிறிய ரக மோட்டார் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் தக்க பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த நான்கு நாட்களாக எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ரானுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையில் பெண்களுக்கு நிரந்தர பணி வழங்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாள வழக்கை விளரித்த நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடற்படையில் பாலினம் வேறுபாடின்றி பெண்களுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்மென்று கூறியது நிர்பாய பாலியல் வள்கொடுமை வழக்கில் நான்கு குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல செய்துள்ளார் இந்த மனுவை நீதிபதி திரு அருண்மிஸ்ரா இன்று தள்ளுபடி செய்தாா்

இதற்கிடையே துக்கு தண்டனைக்கு தடைவிதிக்க வேண்டுமென்று கோரி மற்ற மூன்று குற்றவாளிகளான அக்ஷய் பவன் வினய் ஆகியோர் சா்வதேச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனா் ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மாநிலங்களவை நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிக்கையை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்